மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை இன்று திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி இந்தியா பாடுபட தருணம் வந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

ஜிஎஸ்டி மற்றும் இதர சீர்திருத்தங்கள் மூலம் பொருளாதாரத்தில் அனுகூலமான பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்தியாவில் தொழில் புரிவதை புதிய தொழில் நுட்பங்கள் தற்போது எளிதாகி இருப்பதாகவும் நாட்டின் வர்த்தக கலாச்சாரத்தில் தாமதங்கள் தவிர்க்கப்பட்டுன்ன தாகவும் அவர் கூறினார் மின்னணு சாதனங்களின் இறக்குமதியை குறைத்து இத்துறையில் சுயசார்வை எட்ட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு கரேஷ்பிரபு நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி உள்ளிட்டவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர்

பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் மத்திய பிரதேஷ் மாநில அரசின் தத்ர சேவா நகர்புற போக்குவரத்து திட்டமும் அடங்கும்

இதில் இந்தூர் போபால் ஆகிய இரு நகரங்கள் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவை என்பதும் குறிப்பிடதக்கது தூய்மை நகரங்கள் பற்றிய அடுத்த கட்ட கணக்கெடுப்பு தொடர்பான ஆவணப் படம் ஒன்றும் நாளை இந்தூரில் ஸ்வச்சத்தா இருவிழாவின் போது தொடக்கி வைக்கப்படும் ஸ்வச்சத்தா கணக்கெடுப்பு பற்றிய நூல் ஒன்றும் இவ்விழாவில் வெளியிடப்பட உள்ளது

திறமையான இளைஞர்களும் ஆர்வமான நடுத்தர வகுப்பினரும் அதிகம் உள்ள இந்தியாவில் இரட்டை இலக்க வளர்ச்சி அசாத்தியமானது அல்ல என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியுஸ் கோயல் கூறி உள்ளார் இங்கிலாந்தின் பக்கிங்ஹாம்ஷயர் நகரில் நடைபெற்ற இந்தோ பிரிட்டிஷ் தலைமைப் பண்பு மாநாட்டின் நிறைவு விழாவில் புதுடெல்லியில் இருந்தே காணொலி காட்சி மூலம் பங்கேற்றுப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் உலகப் பொருளாதாரத்தில் தற்போது இந்தியாவிற்கு கிடைத்துள்ள பெருமையான இடம் இதற்கு முன்னர் கிடைத்தது இல்லை என்றும் உள்கட்டமைப்பு துறைகளுக்கு அரசு வழங்கி வரும் முக்கியத்துவம் இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு இந்தியாவை தயார்ப் படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் எல்லாத் துறைகளிலும் அன்னிய முதலீட்டாளர்களை அதிக அளவில் கவரக்கூடிய நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதாகவும் ஊழல் இல்லாத நேர்மையான நாடாக இந்தியா மாறி வருவது இதற்கு பேருதவியாக அமையும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை இன்று தமிழக அமைச்சர்கள் திரு விஜயபாஸ்கர் திரு உதயகுமார்திரு செல்லூர் ராஜு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வு தினமே முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்படும் என இவர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகள் தாமதமின்றி தொடக்கப்படும் என க்காதார அமைச்சர் திரு விதயபாஸ்கர் கூறினார் இதுதொடர்பான மத்திய அரசின் நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தமிழக அரசின் ககாதாரத்துறை செயலர்திரு ராதாகிருஷ்ணன் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் ஆகியோர் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர்

இதற்கான அதிகாரப் பூர்வ அறிவிக்கை புதுவையில் இன்று வெளியிடப்பட்டது

அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்துப் பேசினார்

புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் பின்வாசல் வழியாக சட்டமன்றத்திற்குள் நுழைய முயன்ற மாநில பிஜேபி தலைவர் திரு வி கவாமிநாதன் காங்கிரசை பதவி ஆசை பிடித்த கட்சி என்பது நகைப்பிற்குரியது என்றார் புதுவையில் ஒரு அதிகார மையம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாடுகளுக்கு தடை போடுவதால் மக்கள் நலத் தட்டங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பது குறித்து திரு சுவாமிநாதன் பேச மறுப்பது ஏன் என இரு நமச்சிவாயம் வினவினார்

பதவியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து வரும் கட்சி பிஜேபி தான் என்றும் வளர்ச்சி என்ற பெயரில் நாட்டை பாழடித்து வரும் பாரதிய ஜனதா அரசின் சாயம் விரைவிலேயே வெளுத்து விடும் என்றும் திரு நமச்சிவாயம் மேலும் குறிப்பிட்டார் தூத்துக்குடி ஸ்டெரிலைட் ஆலையை நிரந்தரமாக மூடக் கோரியும் துப்பாக்கிச் தடு வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்க கோரியும் இன்று புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கதேசி பஞ்சாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கட்சியின் முதன்மைச் செயலர் திரு தேவபொழிலன் இப்போராட்டத்திற்கு தலைமைற்றார்

தூத்துக்குடி துப்பாக்கி தூடு குறித்து சிபிஐ விசாரணை கோரி பல்வேறு தரப்பினரும் ஸ்டெரிலைட் ஆலையின் செயல்பாடுகள் மற்றும் விரிவாக்க பணிகளுக்கு தடை விதிக்க கோரி மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோவும் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்த போது தலைமை அரசு வழக்கறிஞர் திரு சத்தியநாராயணன் நீதமன்றத்தில் இதைத் தெரிவித்தார்

பசுமைவழிச்சாலை திட்டம் பொது மக்களுக்கு மிகவும் பயன் உள்ளது என்றும் இத்திட்டம் குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசனது முதல் மிதமானது வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள து உலக கோப்பை கால்பந்தில் பிரேசில் கோஸ்டாரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று மாலை நடைபெறும் சு பிரிவு போட்டியைத் தொடர்ந்து இரவு எட்டரை மணிக்கு நடைபெறும் டி பிரிவு போட்டியில் ஐஸ்லாந்து னநதீரியா அணிகள் மோதுகின்றன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி இந்தியா பாடுபடத் தருணம் வந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை இன்று திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்